மத்திய அரசு ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கர்நாடக அணைகளிலிருந்து ஒருலட்சம் கனஅடி தண்ணீர காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தருமபுரி சேலம் மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்றிரவு பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகரில் நடைபெற்ற கல்வி திருவிழாவில் உரையாற்றிய அவர் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த பெருந்தலைவர் காமராஜர் வரலாறாக மாறிய சாதனையாளர் என்றும் கூறினார் காமராஜரின் வழியில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைசச்ர் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு சிறந்த பாட திட்டங்கள் தமிழகத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

தொடர்ந்து பன்ஸாகரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியஅவர் பன்ஸாகர் கால்வாய்மூலம் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதிபெறும் என்றார் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்தியஅரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறியஅவர் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த காரீ ப் பயிர்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்ததாக எடுத்துரைத்தார்

மிர்ஸாபூர் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மத்தியஅரசின் மக்கள் மருந்தகங்களை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் தொடங்கிவைத்தார்

பொன்ராதாகிருஷ்ணன் கர்ம வீரர் காமராஜரின் வழியைப் பின்பற்றி நாட்டின் ஒற்றுமையை பேணிக்காக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நிதித்துறை இணை அமைச்சர் திரு

தமிழிசை நாடு முழுவதும் வளர்ச்சி மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள்மூலம் காமராஜர் வழியிலான ஆட்சியை மத்தியஅரசு நடைமுறைப்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி

விருதுநகரில் காமராஜர் இல்லத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன்மூலம் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்றார் ஸ்டாலின் காமராஜர் விட்டுச் சென்ற கல்வி என்ற கருவூலத்தை போற்றி பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்போம் என திமுக செயல் தலைவர் திரு

காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கல்வியில் முன்னேற மாணவர் சமுதாயம் விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் புதை வடிகால் திட்டம் திருச்சி மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளுக்கான புதை வடிகால் திட்டப்பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திருமதி

மேட்டுர் கர்நாடக மாநிலத்தில் பெய்துவரும் கனமழை காரணமாக கபிணி கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து ஒருலட்சம் கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனையடுத்து சேலம் தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர்

ரோஹினி தெரிவித்துள்ளார்

வானிலை ஆய்வுமையம் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஒடிஸா கடற்கரை பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இதனால் ஐந்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

வரதமாநதி திண்டுக்கல் மாவட்டம் வரதமாநதி அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளைமுதல் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது

வாய்ஸ் மத்தியஅரசின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

லதா தெரிவித்துள்ளார்

கோவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் றீனிவாஸ திருக்கல்யாணம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது ஏழு டன் மலர்களைக்கொண்டு திருக்கல்யாண மேடை அலங்கரிக்கப்பட்டு வேத பாராயணம் செய்யப்பட்டு மங்கள இசை முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது

பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது மாஸ்கோ லூஷ்நிக்கி விளையாட்டரங்கில் இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு தொடங்கும் இப்போட்டியை உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர்

டென்னிஸ் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இன்று செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆண்டர்ஸனை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஜோகோவிச் ஸ்பெயினின் ர

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது